ஊரடங்கு நாளைகடைபிடிக்கப்படுகிறது

அறிவுரையின்படமக்கள் தங்களைதனிமைப்படுத்திகொள்ளவேண்டும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

பொருட்கள் வழங்கப்படும் என்றுஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது

மின்னணுபொருட்களின் உற்பத்திக்கானதிருத்திஅமைக்கப்பட்டகட்டமைப்பு திட்டத்திற்குநிதியுதவிஅளிக்கமத்தியஅமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது

இந்நோய்த் தொற்றபரவாமல் தடுக்கும் பணியில் ஈடுபடுபவர்களுக்குநன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கும் வகையில் நாளைமாலைஐந்துமணிக்குபொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்துகரவொலிஎழுப்பவேண்டும் என்றுபிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

வீடுகளில் தனிமையில் இருக்கவேண்டும் எனமருத்தவஅறிவுரைபெற்றவர்கள் கண்டிப்பாகஅதனைப் பின்பற்றவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தியாவசியதேவையின்றி பயணத்தைமுற்றிலுமாகதவிர்க்கவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளபிரதமர் தேவையற்றபயணம் தங்களுக்கோ மற்றவர்களுக்கோஉதவாதுஎன்றும் குறிப்பிட்டுள்ளார்

நான்குபேர் உயிரிழந்துள்ளனர்

இந்நிலையில் இந்தநோய் தொற்றுபரவாமல் தடுக்கஅரசுவழங்கியுள்ளஆலோசனைகளைபொதமக்கள் முழுமையாககடைபிடிக்குமாறுமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் நல்வாழ்வுத் கேட்டுக் கொண்டுள்ளார் கேரளா கர்நாடகாமற்றும் ஆந்திராஆகியஅண்டைமாநிலங்களையொட்டியஎல்லைப் பகுதிகள் இன்றுமுதல் மூடப்படுவதாகமாநிலஅரசுஅறிவித்துள்ளது

மக்களின் சுய ஊரடங்கு காரணமாகபயணியர் ரயில்கள் அனைத்தும் இன்றுநள்ளிரவு முதல் நாளை இரவு பத்துமணிவரைரத்துசெய்யப்படும் என்றுரயில்வேஅறிவித்துள்ளது

மக்களின் ஊரடங்குக்குதெலங்கானாமாநிலஅரசு சுய ஆதரவு ழ அளிப்பதாகதெரிவித்துள்ளது இதனையடுத்து ஹைதரபாத்தில் மெட்ரோரயில் சேவைகள் நாளைமுற்றிலும் நிறுத்தப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

வீடு இல்லாதவர்களுக்குவிரைவில் தங்குவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டுஅவர்களுக்குஉணவு வழங்கவும் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகதிருஅரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தாா்

இதன்படி அனைத்தமருத்துவமனைகளிலும் சுவாசக் கோளாறு காய்ச்சல் மற்றும் மூச்சுதிணறல் ஆகியவற்றுக்காகசிகிச்சைபெற்றுவரும் நோயாளிகள் வைரஸ் தொற்றுஅறிகுறிகள் உள்ளதாஎன்பதுகுறித்துபரிசோதிக்கப்படவேண்டும் என்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளது

மின்னனுபொருட்கள் உற்பத்திக்கானகட்டமைப்பு வசதிகளைச்வதேசதரத்தில் அமைக்கஉதவிடும் வகையில் திருத்திஅமைக்கப்பட்டமின்னுடர்பத்திட்டத்திற்கானநிதிடதவிக்குமத்தியஅமைச்சரவைஅனுமதிவழங் கியுள்ளது இத்தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியமத்தியஅமைச்சர் திருரவிசங்கர் பெரிய அளவிலான மின்ன ுடற்பத்தியை அதிகரிக்கும் பிரசாத் வகையில் ஊக்கத் தொகைதிட்டத்திற்குமத்தியஅரசுஅனுமதிவழங்கியுள்ளதாகதெரிவித்தாா்